சென்னையில் ஆலோசனை நடத்தினார்

தமிழகத்திற்கு ஈர்ப்பதற்காக சிறப்பு குழு ஒன்றை மாநில அரசு ஏற்படுத்தியுள்ளது

நெறிமுறைகள் வரும் நான்காம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வர உள்ளதாக மத்திய அரசு தெிவித்துள்ளது பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் ரிஷிகபூர் இன்று மும்பையில் காலமானார்

இந்த நோய் தொற்று பரவல் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பல்வேறு மாவட்டங்களைச் சோந்த மருத்துவர்களும் காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர்

தமிழகத்தில் இந்த நோய் தொற்று பரவல் தடுப்பு மற்றும் நிவாரண உதவிகள் வழங்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன மாவட்டந்தோறும் அமைச்சா்கள் இப்பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனா மதுரையில் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டாா்

பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் இந்த மாவட்டத்தில் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவா்களில் பத்து போ் குணமடைந்து வீடு திரும்புவதாகவும் குறிப்பிட்டாா் திருப்பூரில் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் தடைகளை அகற்றுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் கரூர் மாவட்டத்தில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் கடைசி நபரும் இன்று குணமடைந்து வீடு திரும்பினார்

விழுப்புத்தில் சட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் தூய்மைப் பணியாளர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் வேலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சத்தான உணவுப் பொருட்கள் மற்றும் முக கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை ஆட்சியர் திரு சண்முக சுந்தரம் இன்று வழங்கினார் துத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட சிகிச்கைகள் குறித்து அதன் டீன் டாக்டர் திருவாசகமணி எமது செய்தியாளரிடம் விளக்கினார்

அவர் இன்று நித்தி ஆயோக் தலைமை நிர்வாகி திரு அமிதாப் கந்த் வுடன் இணைந்து தன்னா்வ தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு பேசினா்

வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் திரும்ப விரும்பும் தமிழா்களின் வசதிக்காக புதிய இணையதள சேவை ஒன்றை தமிழக அரசு தொடங்கியுள்ளது

உடனடியாக தமிழகத்திற்கு திரும்ப விரும்புபவர்களின் நலனுக்காக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கு திரும்புபவர்களுக்கு தனிமைப்படுத்துதல் வசதியை ஏற்படுத்துவதற்காக அவர்களின் எண்ணிக்கையை அறிவதற்கும் இந்த இணையதளம் உதவிடும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளிநாட்டு முதலீடுகளை அதிக அளவில் ஈர்ப்பது தொடர்பாக இன்று புதுதில்லியல் ஆலோசனை மேற்கொண்டார் உள்நாட்டு முதலீடுகளை மேம்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

ஐப்பான் தென்கொரியா தாய்வான் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் தொழில் நிறுவனங்களை ஈப்பதற்காக தலைமைச் செயலாள் தலைமையில் இந்த சிறப்பு குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த குழு தமது முதற்கட்ட அறிக்கையை ஒரு மாத காலத்திற்குள் முதலமச்சிடம் வழங்க உள்ளதாக மாநில அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது தொழில் முதலீடுகளை ஈாப்பதில் தமிழகம் முன்னணி மாநிலமாக இருப்பதை தொடர்ந்து நிலை நிறுவத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொள்ளும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாடு முழுவதும் ஊரடங்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை முடிவடையவுள்ள நிலையில் இது தொடாபாக உள்துறை அமைச்சகம் விரிவான ஆலோசனை நடத்திய பின்னர் இதனைத் தெரிவித்துள்ளது பல்வேறு மாவட்டங்களில் ஊரடங்கு தளா்வு இருக்கும் வகையில் இந்த புதிய நெறிமுறைகள் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளதாகவும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் ரிஷிகபூர் இன்று மும்பையில் காலமானார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைததலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அமைசள்கள் திரு ராஜ்நாத்சிய் திரு பிரகாஷ் ஜவடேக்கா் திரு ரவிசங்கா் பிரசாத் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி உட்பட தலைவர்கள் பலர் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளன் நடிகர்கள் அமிதாப்பச்சன் ரஜினிகாந்த் கமலஹாசன் உட்பட திரையுலக பிரமுகர்களும் ரிஷி கபூரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் தொழிலாளா் தினம் நாளை கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி தலைவா்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர்

தற்போதைய சூழ்நிலையிலிருந்து தொழிலாளர்களை பாதுகாக்க இறைவனை தாம் பிரார்த்திப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் உழைக்கும் மக்களின் உன்னத திருநாளான மே தினத்தையொட்டி தொழிலாளா்களுக்கு வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாா் விவேகானந்தரின் பொன்மொழிக்கு ஏற்ப தொய்வின்றி கடினமாக உழைத்தால் வாழ்வில் வெற்றிபெறுவது நிச்சயம் என்றும் முதலமைச்சா் அந்த வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் மே தினத்தையொட்டி வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர்

இதில் சுதந்திரப் போராட்ட தியாகிகள் உள்ளிட்ட சிலர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்